அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார்

வெள்ளிப் பதக்கம் வென்றது

இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் நடுக்காட்டுப்பட்டி கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு வயது சிறுவனை மீட்கும் பணி நான்காம் நாளாக இன்றும் தொடர்ந்து நீடித்து வருகிறது கடந்த வெள்ளியன்று மாலை தங்கள் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த அந்த சிறுவன் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்ததை அடுத்து மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்பணிகளில் தேசிய பேரிடர் மற்றும் மாநில பேரிடர் படையினர் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் தீயணைப்புப் படை வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சிறுவனை மீட்கும் பணியில் பல்வறே குழுக்கள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து அந்த ஆழ்துளை கிணறு அருகே மற்றொரு குழித்தோண்டி மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முதலில் பயன்படுத்தப்பட்ட ரிக் இயந்திரத்தை விட கூடுதல் திறன் கொண்ட ரிக் இயந்திரம் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது

இணைப்பு ஏற்படுத்திய பின்னா் தீயணைப்பு வீரா்கள் புதிய குழிக்குள் இறக்கப்பட்டு அச்சிறுவனை மீட்க உள்ளன் ஒ என் ஜி சி மற்றும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அதிகாரிகள் இப்பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் முகாமிட்டு மீட்புப் பணிகளை பாா்வையிட்டு வருகிறார் மீட்புப் பணிகள் குறித்து முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி மூலம் தொடா்ந்து டாக்டர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கேட்டறிந்து வருவதாக சும்பவம் நடந்த இடம் கடினமான பாறைகளை கொண்டதாக இருப்பதால் குழித்தோண்டும் பணியில் தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார் துணை முதலமைச்சர் திரு ஓ பள்ளீர்செல்வம் நேற்று அப்பகுதிக்குச் சென்று சிறுவனின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு குழந்தையை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தாா்

மாநிலத்தில் உள்ள பயன்பாடற்ற ஆழ்துளை கிணறுகள் அனைத்தும் மூடப்படும் என்றும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார்

வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராதாகிருஷ்ணனும் நேற்று அப்பகுதிக்குச் சென்று மீட்புப் பணிகளை ஆய்வு செய்தார் சிறுவனை பாதுகாப்பாக மீட்க வேண்டி மாநிலம் முழுவதும் பிரா்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே பயன்பாடற்ற ஆழ்துளை கிணறுகளை மூடுவதற்கு உதவிட தயாராக உள்ளதாக சென்னையைச் சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் கூறியுள்ளது மூடுவதற்கு தேவையான நிதியுதவி உட்பட அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது

இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்புக் குழுக்கள் எடுத்த நடவடிக்கையின் மூலம் இந்த தொகை வசூலிக்கப்பட்டதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

பிரதம் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசமுறை பயணமாக இன்று சவுதி அரேபியா செல்கிறார் சவுதி அரேபியா முதலீட்டாளா்கள் அமைப்பின் கூட்டத்தில் நாளை அவர் உரையாற்ற உள்ளார் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்த உள்ளா் பேச்சுக்களுக்குப் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று இந்தப் எதிர்ப்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்று வாஷிங்டனில் இதனைத் தெரிவித்த அவர் அமெரிக்க படையினர் சிரியாவில் துணிச்சலாக மேற்கொண்ட நடவடிக்கையில் தப்ப முடியாததை உணர்ந்த பக்தாதி தாம் வைத்திருந்த வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்து உயிரிழந்ததாக கூறினார் இந்த நடவடிக்கைகளின்போது பாக்தாதியின் கூட்டாளிகள் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கைக்கு உதவி செய்ததற்காக ரஷ்யா துருக்கி சிரியா ஈராக் ஆகிய நாடுகளுக்கு நன்றி தெரிவித்து கொள்வதாகவும் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் வங்கக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து அதே பகுதியில் நீடித்து வருவதாக வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது இதன் காரணமாக தென் தமிழகத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குமி கடல் மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் நாளைவரை மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனா்

லெபனானில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோா் பங்கேற்றன்

ஜம்மு கஷ்மீரையொட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று மீன்டும் அத்தமீறி தாக்குதல் நடத்தினர் ஹரியானா முதலமைச்சராக திரு மனோகா்லால் கட்டார் ம் துணை முதலமைச்சராக திரு துஷ்யந்த் சவுதாவாவும் நேற்று பதவியேற்றனர்

தீபாவளி பண்டிகையையாட்டி பட்டாசு வெடிக்கப்பட்டதன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்றுமாசு அதிகரித்தது தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தும் பணிகள் வரும் ஜனவரி மாதம் முடிவடையும் என்று அதன் இயக்குநர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார்

விளையாட்டுச் செய்திகள் பிரெஞ்சு ஓப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது

இஸ்ரேலில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்

ஐந்து போ கொண்ட குழுப் பிரிவிலும் இந்திய அணிக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது ராணுவத்தினருக்கான உலக விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாவாஜி வெண்கலப் பதக்கம் வென்றார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை மும்பை இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது